ஒரே தேசம் ஒரே தேர்தல் குறித்து அனைத்து அரசியல் கட்சித் தலைவா்களுடனும் பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக சர்ச்சைகளை முடிவுக்குக் கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் சீனா அதிபர் திரு ஜி ஜின் பிங் வுடன் பேச்சு நடத்துகிறாா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா நியுசிலாந்து அணிகள் மோதுகின்றன

இதற்கான தீர்மானத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்மொழிந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வழிமொழிந்தனர் காங்கிரஸ் திமுக திரணமூல் காங்கிரஸ் சிவசேனா தெலுங்குதேசம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் திரு ஒம் பிர்லாவுக்கு ஆதரவு தெரிவித்தன பின்னா் தற்காலிக அவைத்தலைவா் திரு வீரேந்திரகுமாா் புதிய தலைவராக திரு ஒம் பிா்லா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அவரது இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் பேசிய திரு நரேந்திமோடி அரசியல் வாழ்க்கையில் திரு பிர்வா பெரும்பாலான சமயங்களில் பொதுமக்களுக்காக பணியாற்றியதாகக் கூறினார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியிலிருந்து பிஜேபி சார்பில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் கல்வி மற்றும் எழுத்தறிவு பணிகளை மேற்கொண்டதாகக் குறிப்பிட்டார் மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு ஆதிர் ரஞ்ஜன் சௌத்ரி திரு பிர்லா அவையை சுமூகமாக நடத்துவதற்கு தமது கட்சி முழு ஒத்துழைப்பும் ஆதவும் அளிக்கும் என்று கூறினார் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு சிவசேனா தலைவர் திரு அரவிந்த் சாவந்த் திரணமூல் காங்கிரஸ தலைவர் திரு சுதிப் பந்தோ பாத்யாயா ஐக்கிய ஜனதாதள் தலைவர் திரு ராஜீவ் ரஞ்ஜன் பிஜூ ஜனதாதள் தலைவர் திரு பினாக்கி மிஸ்ரா பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் திரு வியாம்சிங் யாதவ் அஇஅதிமுக வின் திரு ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் திரு பிாலாவுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினர் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களுடனும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆலோசனை நடத்துகிறார்

கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அகில இந்திய வானொலியில் உரையாற்றிய பிரதம் திரு நரேந்திரமோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கருத்தை வலியுறுத்தினார் ஜனநாயகத்திற்கு இந்த நடைமுறை பேரளவில் பயன்படும் என்ற அவர் அப்போது கூறினார் நாட்டின் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கிய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் க்கு மாியாதை தெரிவிக்கும் விதமாக ஒரே நாடுகள ஒரே தேர்தல் என்ற கருத்தை வலியுறுத்த விரும்புவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் நல்ல உடல்நலத்துடன் நீண்டநாள் வாழவேண்டும் என்று தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ரயில்வேயை உலகின் சிறந்த நிறுவனமாக மாற்ற பிரிவு அதிகாரிகளும் கடுமையாக பணியாற்றுமாறு ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று காணொலி காட்சி மூலம் அனைத்து மண்டல தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனும் ரயில்வேயின் பல்வேறு பிரிவுகளின் தலைவர்களுடனும் அவர் உரையாடினார் ரயில் பாதுகாப்பு நிர்வாகம் நேரத்திற்கு செல்லுதல் திறன் மேம்பாடு புதிய திட்டங்கள் போன்றவை குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார் இந்த காணொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரயில்வே வாரிய தலைவர் திரு வினோத் குமார் யாதவ் தாமதமாக செல்லும் ரயில்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து உரிய நேரத்தில் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினாா் ரயில்வே அதிகாரிகள் முடிந்தவரை ரயில்களில் பயணிக்குமாறும் ரயில் பயணிகளுடன் செல்வதன் மூலம் உண்மை நிலையை அறிய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பிரதமரின் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான திட்டத்தில் தொழிலாளர்களை பதிவு செய்யுமாறு அம்மாநில துணை ஆணையர்களுக்கு ஆளுநரின் ஆலோசகர் திரு குர்ஷித் அகமது கானி உத்தரவிட்டுள்ளார்

இந்நிலையில் அடுத்த வாரம் உச்சிமாநாட்டுக்குப் பின்னா் சில நாட்கள் தங்கியிருந்து வா்த்தகம் தொடர்பான பேச்சுக்களை நடத்த சீனா ஒப்புக் கெண்டுள்ளதாக திரு ட்டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் ஃபுளோரிடா மாகாணம் ஒர்லாண்டோவில் நேற்று தொடங்கினார் உலகின் நாடுகளும் வியக்கும் அளவுக்கு அமெரிக்க பொருளாதாரம் அனைத்து வளர்ச்சியடைந்திருப்பதாக அவர் தமது உரையில் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சியான ஐனநாயகக் கட்சியினர் நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக அவர் குற்றம்சாட்டினார் ஐரோப்பிய யுனியன் அமைப்பு உலக வா்த்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு நாடுகளின் பண மதிப்பில் நியாயமில்லாத போட்டிகளை அதிகரிப்பதாக அவர் குறை கூறினார் சுட்டத்திற்கு விரோதமாக அமெரிக்காவில் குடியேறியுள்ள லட்சக்கணக்கானோரை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்போவதாக திரு ட்டிரம்ப் குறிப்பிட்டார் உத்திரபிரதேச மாநிலம் சும்பல் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் லரவான் கிராமத்திற்கு அருகே சரக்கு வாகனமும் வேனும் நேற்று இரவு நேருக்கு நேர் மோதிக் கொண்டதில் ஏழு போ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனா் ஒருவா் மருத்துவமனையில் உயிரிழந்தாா் காயமடைந்த சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன

காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் குஜராத் மாநில பிஜேபி புதிய உறுப்பினர் சேர்க்கை அடுத்த மாதம் தொடங்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு ஜீது வகானி தெரிவித்துள்ளார்

காந்திநகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜன்சங் அமைப்பின் நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகாஜியின் பிறந்த நாளான அடுத்த மாதம் ஆறாம் தேதி உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகள் தொடங்கப்படும் என்றார் பங்களாதேஷில் ஐந்தாவது மற்றும் இறுதிக்கட்ட மாகாண தேர்தல் நேற்று நிறைவுபெற்றது

வன்முறை காரணமாக பல பகுதிகளில் வாக்காளர்கள் குறைந்த அளவிலேயே வாக்களித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பங்களாதேஷ் தேசிய கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் ஆகியவை தேர்தலை புறக்கணித்தன

பிரபல தடகள பயிற்சியாளரும் துரோணாச்சாரியார் விருது பெற்றவருமான என் லிங்கப்பா முதுமை காரணமாக நேற்று பெங்களூரூவில் காலமானார்